என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தமிழக ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது

இத்தேர்தலுக்கான திமுகவின் முதவாவது வேட்பாளர் பட்டியலும் அஇஅதிமுகவின் இரண்டாவது வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளன

தொடங்குகிறது

சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் கங்கை நதி சீரமைப்பு உண்மையான கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாகத் திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தேசிய கங்கை கவுன்சிலின் முதலாவது கூட்டத்திற்குத் தலைமை வகித்த அவர் சீரமைப்புப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார் இந்தக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் இந்திய துணைக்கண்டத்தில் ஒடும் நதிகளில் கங்கை நதி மிகவும் புனிதமானது என்றார் எனவே தூய்மை இடைவிடா செயல்பாடு தெளிவான தன்மையுடன் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார்

கங்கை நதிக்கரை ஒரம் உள்ள அனைத்து மாவட்டங்களும் இப்பணிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைவதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கியப் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசுத்தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழகத் துணைவேந்தர்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மாநாட்டில் பேசிய அவர் வறுமையை ஒழித்து நடுத்தர வருவாய் உடைய நாடாக மாறுவதற்கான நீடித்த வளர்ச்சிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை சுப்டிக்காட்டினார் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் நீடித்த வேளாண்மை உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பயனுள்ள ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் இதேபோன்று தகவல் தொழில்நுட்பம் கட்டடக்கலை வடிவமைப்பு விமானப்போக்குவரத்து மருந்தியல் கடலியல் மற்றும் பெட்ரோலியத்துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களும் செயல்பட வேண்டும் எள குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையேயான இடைவெளியை அகற்றி கிராமப்புற வளர்ச்சிக்கு நாட்டின் கவனத்தை திசை திருப்பியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் பட்டேலின் சொந்த ஊரான குஜராத் மாநிலம் கரம்சாத் அருகே பல்கலைக்கழகம் ஒன்றை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் பொருளாதார வளம் மற்றும் சமூக சீர்திருத்தம் இல்லாத சுதந்திரம் பயனற்றது என சர்தார் பட்டேல் கருதியதாகவும் குறிப்பிட்டார் பட்டேலின் தொலைநோக்கு சிந்தனைகளை வருங்கால சந்ததியினரும் அறிந்து கொள்ள செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் கெவாடியாவில் உள்ள ஒற்றுமைக்கான சிலையை காண வருவோரின் எண்ணிக்கை இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு வெங்கய்ய நாயுடு சுட்டிக்காட்டினார் குடியுரிமை சட்டத்திருத்த மனேதாவை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி நாட்டில் வன்முறையைத் தூண்டி விடுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் வடகிழக்கு மாநில மக்களை வன்முறையில் ஈடுபடத் தூண்டுவதாகக் கூறினார் குடியுரிமை திருத்த சட்டம் யாருடைய இந்தியக் குடியுரிமையையும் பறிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இஸ்லாமியர்கள் அச்சமடையவோ கவலையடையவோ தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் முத்தலாக் நடைமுறை ஒழிக்கப்பட்ட பிறகு இஸ்வாமியப் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார் வழக்கறிஞர்களுக்கான கட்டணம் அதிகமாக இருப்பதால் ஏழை எளிய மக்கள் நீதியைப் பெற முடியாத சூழல் உள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்டே தெரிவித்துள்ளார் மஹாராஷ்ட்ர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பணம் பெறுவதற்காகவே வாதாடும் தொழில் ரீதியான நபர்களாக வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடாது என்றார் வழக்குத் தொடருவதற்கு முந்தைய சமரச தீர்வு முறையை அறிமுகப்படுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழக ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது

இத்தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்படும் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை மறுதினம் நடைபெறம்

உள்ளாட்சித் தேர்தலுக்கான திமுக வின் முதலாவது வேட்பாளர் பட்டியலும் அஇஅதிமுகவின் இரண்டாவது வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது அஇஅதிமுகவின் முதவாவது வேட்பாளர் பட்டியல் இருதினங்களுக்கு முன் வெளியிடப்பட்ட நிலையில் திருவள்ளுர் திருவண்ணாமலை நாமக்கல் நீலகிரி திருச்சி பெரம்பலூர் கருர் தஞ்சை நாகை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் துத்துக்குடி மாவட்டங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் அடங்கிய இரண்டாவது பட்டியலை அக்கட்சி நேற்று வெளியிட்டுள்ளது

உணவுகள் வமங்கப்படுவதோடு அன்றாடம் மருக்துவ பரிசோதனைக்கு உட்படுக்கப்படுவதோடு நடைப்பயிற்சியும் அளிக்கப்படுகிறது இம்முகாமில் யானைகளை பராமரிப்பது குறித்து பாகன்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன் நாட்டின் சமூக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக ரயில்வேத்துறை திகழ்கிறது என ரயில்வே வாரிய உறுப்பினர் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நீலகிரி மலை ரயில் மூலம் சுற்றுவாவை ஊக்குவிப்பது சுறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் மலை ரயில் கற்றுலா திறன் மேம்பாட்டுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகக் கூறினார்

சூடான் நாட்டின் முன்னாள் அதிபர் திரு உமர் அல் பஷீருக்கு ஊழல் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இரண்டாண்டு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் சுட்டப்பேரவைத் தேர்தலில் நாளை நடைபெற உள்ள நான்காம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது

விளையாட்டுச்செய்தி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது